பாதிக்கப்பட்டுள்ளநீலகிரிமாவட்டத்தில் கனமையால் மீட்ப்புப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

பவானிசாகர் அணையிலிருந்துதண்ணீர் திறந்துவிடமுதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் குடியரசுத்துணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடுவின் உரைகள் அடங்கியதொகுப்பு புத்தகத்தைஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா நாளைசென்ளையில் வெளியிடுகிறார் ஜார்ஜியாவில் நடைபெற்றுவரும் சா்வதேசமல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் நீலகிரிமாவட்டத்தில் கனமழமற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டப் பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா் இன்றுசென்னைண்டலூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இப்பணிகளைகண்கானிப்பதற்காகமாநிலஅமைச்ச் திருஉதயகுமார் அங்குமுகாமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்

வருவாய்த்துறைமற்றம் பிறதுறைஅதிகாரிகள் நீலகிரியில் பொதுமக்களுக்குதேவையானஉதவிகளைசெய்துவருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இன வேறுபாடுகளுக்குஅப்பாற்பட்டதுதமிழகம் என்றுகூறியஅவர் இதன் ஐாதி மத காரணமாகதமிழகம் அமைதிப் பூங்காவாகதிகழ்கிறதுஎன்றார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்குஉட்பட்ட மூன்றுசட்டப்பேரவைத் தொகுதிகளில் அஇஅதிமுக விற்குகூடுதல் வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும் எனவே இதனைதோல்வியாகக் கருதவில்லைஎன்றும் அவா கூறினார்

கோரிக்கையஏற்று

அப்போதபேசியஅவர் உயிரியல் பூங்காவிற்குபாட்னாவிலிருந்துபெண் காண்டாமிருகம் ஒன்றைகொண்டுவரநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாகதெரிவித்தார் கர்நாடகமாநிலநீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் மழைகாரணமாக அங்குள்ளஅணைகளிலிருந்துகாவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு ஒன்றரைலட்சம் கனஅடியாகஅதிகரிக்கப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்டபகுதிகளை இன்றுநேரில் பார்வையிட்டஅமைச்சர் தாங்கள் வசிக்கும் பகுதியில் பாதுகாப்பு இல்லைஎன்றுகருதினால் உடனடியாகமுகாமுக்குவருமாறுபொதுமக்களைஅவர் கேட்டுக்கொண்டார் ராவத்தூரில் சேதமடைந்துள்ளநொய்யல் ஆற்றுப்பாலத்தைபார்வையிட்டஅமைச்சர் திருவேலுமணி விரைவில் அங்குஉயர்மட்டபாலம் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார் மேற்குதொடர்ச்சிமலையை ஒட்டியமாவட்டங்களில் தமிழகத்தில் இரண்டுநாட்களுக்குமழைபெய்யும் என்றும் மலைமாவட்டங்களில் கனமழைக்குவாய்ப்புள்ளதாகவும் சென்னைவாளிலைஆய்வு எமய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு இரண்டுஆண்டுகளில் கடந்த மேற்கொண்டவெளிநாட்டுபயணம் மற்றும் அவரதுஉரைகுறித்தொகுப்பு அடங்கிய புத்தகத்தைமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா நாளைசென்னையில் வெளியிடுகிறார் இதுதொடர்பாகசென்னையில் இன்றுளமதுசெய்தியாளர்களிடம் பேசியமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைசெயலாளர் திருஅமித் கரே மாநிலங்களவையின் செயல்பாடுகளைமேம்படுத்துவதற்காகஅதன் அவைத் தலைவராகஆற்றியபணிகள் குறித்தஅம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனஎன்றார் இந்நூலைமத்தியதகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிடுகிறது

கணிதத்தைளிதில் கற்றுக்கொள்வதற்கான புதியசெல்போன் செயலியைபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் இன்றுஅறிமுகம் செய்துவைத்தார் ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகேகரட்டடிபாளையத்தில் நடைபெற்றவிழாவில் முதுகலைஆசிரியர்களுக்கானமடிக்கணினிகளையும் அவர் வழங்கினார்